தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு

தீவிரவாதிகள் மேற்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளது

மும்பை இண்டியன்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்கொள்கிறது

ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இக்கல்விக் கொள்கை தொடர்பான மாநாடு ஒன்றை இன்று காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சமவாய்ப்புகளுடன் கூடிய அறிவுசார்ந்த சமூகத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கும் வகையிலும் இக்கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்

கல்விக் கொள்கையை இறுதிப்படுத்தும் முன்பு இரண்டு லட்சம் ஆலோசனைகள் கருத்தில் கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் அறிவுசார் துறையில் இந்தியாவை முதன்மையான இடத்திற்கு இந்த கல்விக் கொள்கை கொண்டு செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார்

வெங்கைய நாயுடு இன்று உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்தக் கூட்டத்தில் மத்திய உள்துறைச் செயலர் மத்திய ககாதாரத் துறை இணைச் செயலர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழும தலைமை இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் அவர் தெரிவித்தார் நோய்த் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் நாடாளுமன்ற வளாகத்திலும் தளிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டார்

சுகாதாரமான பழக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

வங்கி திவால் திருத்தச் சுட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காலை மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் திவாலான நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்த வழக்கை குறித்த காலத்திற்குள் முடிக்க வகை செய்யும் வகையில் வங்கி திவால் சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்கிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் இதுதொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இன்னும் நடவடிக்கைகள் தொடங்கப்படவில்லை இதற்கான நடைமுறைகளை தொடங்க ஓராண்டு காலஅவகாசம் வழங்கி மத்திய அரசு விரைவில் அறிவிக்கை வெளியிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு விவேக் தங்கா பொதுமக்களின் நலன் கருதி மசோதாவில் சில பிரிவுகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சில பெரிய நிறுவனங்கள் பயனடையும் வகையில் அந்தப் பிரிவுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உலகிலேயே இந்நோய்த் தொற்றிலிருந்து இந்தியாவில்தான் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர்

பரிசோதனைகளை அதிகப்படுத்தியாவ் நோயாளிகளை விரைந்து கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படுவதால் அவர்கள் விரைவாக குணமடைந்து வீடு திரும்புவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

இதனை யூனியன் பிரதேச காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் அந்த தீவிரவாதிகளிடமிருந்து இரண்டு ஏ

இத்தொடர்பாக துணைநிலை ஆளுநர் திரு

மாத்துர் வழிகாட்டுதலின்படி லடாக் தேர்தல் அதிகாரி திரு சகத் விஸ்வாஸ் தேர்தல் அறிவிக்கையை நேற்று வெளியிட்டார்

கேரளாவில் எர்ணாகுளத்திலும் மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாதிலும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட திடர் சோதனையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

டிஜிட்டல் சாதனங்கள் சில ஆவணங்கள் புனிதப் போர் குறித்த இலக்கியங்கள் கூர்மையான ஆயுதங்கள் நாட்டு துப்பாக்கிகள் உள்ளிட்டவை இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யட்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது

துத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை பாரதம் திட்டத்தின்கீழ் கடந்த ஆண்டு விடுபட்ட தனிநபர் இல்ல கழிப்பறைகளின் கட்டுமானப் பணிகள் தற்போது கட்டிமுடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடங்குவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என இப்போட்டிக்கான தலைவைர் திரு பிரிஜேஷ் பட்டேல் கூறியுள்ளார் இப்போட்டிக்கான ஏற்பாடுகள் குறிதது ஆய்வு செய்வதற்காக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலர் திரு ஜெய்ஷா அபுதாபி சென்றுள்ளார்